ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதாவுக்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார்

ஜம்மு காஷ்மீர் என்பது இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என்றும் அதில் பாகிஸ்தான் தலையிடுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டுமென்று அவர் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் வளர்ச்சித்திட்டங்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்பட்டால் அங்கு குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது என்பதால் பாகிஸ்தான் பிதற்றிவருவதாக அவர் குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கூறிய அவர் தூதரக உறவுகளை குறைத்துக் கொள்வதாகவும் சும்ஜோதா எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை நிறுத்திவைத்திருப்பது பாகிஸ்தானின் தன்னிச்சையான முடிவு என்று திரு ரவீஷ்குமார் குறை கூறியுள்ளார் பாகிஸ்தான் உடனடியாக இதுகுறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் ஜம்மு காஷ்மீர் பிரச்சளைக் குறித்து உலக நாடுகளுக்கு இந்தியா தெளிவுப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டா் பாகிஸ்தான் பகுதியில் விமானம் பறக்க தடை எதுவும் விதிக்கவில்லை எனவும் மாற்றுப்பாதையில் விமானங்கள் பறந்துவருவதாகவும் அவர் தெளிவுப்படுத்தினார் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு வன்முறையில் ஈடுபடுபவர்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பங்களாதேஷ் அதிரடி பிரிவு காவல்துறை எச்சரித்துள்ளது இதுகுறித்து டாக்காவில் நேற்று செய்தியாளா்களை சந்தித்த காவல்துறையின் இயக்குநர் பெனாசீர் அகமத் காஷ்மீர் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என்றும் அதை பெரிதுபடுத்திப் பிரச்சனையில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் பங்களாதேசில் உள்ள சில இஸ்லாமிய அமைப்புகள் ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா தாக்கல் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவதை அடுத்து பங்களாதேஷ் காவல்துறை இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது கஷ்மீர் குறித்த தனது கொள்கையில் எந்தவித மாற்றத்தையும் கெய்யவில்லை என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது காஷ்மீர் பிரச்சனையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் கட்டுப்பாட்டுடன் நடந்துக்கொள்ள வேண்டுமென்றும் இருதரப்பு பேச்சுவார்த்தை மூவம் பிரச்சனைக்கு தீர்வுகாண வேண்டுமென்றும் அமெரிக்கா கேட்டுக்கொண்டுள்ளது இந்தியாவும் பாகிஸ்தானம் காஷ்மீர் பிரச்சனையில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வுகாண்பதற்கு அமெரிக்கா தனது ஆதரவை அளிக்கும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மார்கன் ஒர்டகஸ் தெரிவித்குள்ளார்

இதுகுறித்து மத்திய நீதி மற்றும் சுட்டத்துறை அமைச்சகம் அரசிதழில் வெளியிட்டுள்ளது இந்த மசோதா நாடாளுமன்றத்தின் இருஅவைகளிலும் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்டது இதன்படி ஜம்மு காஷ்மீரில் சுட்டமன்றத்துடன் கூறிய யூனியன் பிரதேசம் மற்றும் லடாக் பகுதி சட்டமன்றம் அல்லாத யூனியன் பிரதேசமாக இருக்கும் இந்தியாவும பாகிஸ்தானும் தங்களுக்குள்ள பிரச்சனையை பேசி தீர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சீனா கேட்டுக்கொண்டுள்ளது இதுகுறித்து சீளா அரசு வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதியும் ஸ்திரத்தன்மயும் ஏற்படும் விதத்தில் தங்களுக்குள்ள பிரச்சனைகளை பேச்சுவாா்த்தை மற்றும் சமரச மூலமாக தீர்த்துக்கொள்ள வேண்டுமென்று கூறியுள்ளது உத்தரப்பிரதேசம் குஜாத் உள்ளிட்ட ஐந்து மாநில முதலமைச்சர்கள் மற்றும் தொழில் அதிபர்கள் மூன்று நாள் பயணமாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழிந்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையில் ரஷ்யாவிற்கு செல்கின்றனர் இந்தக் குழுவினா் வரும் ஞாயிற்றுக்கிழமை ரஷ்யாவிற்கு செல்ல இருப்பதாக மத்திய வா்த்தகத் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரஷ்பாவில் பயணம் செய்யும் அவர்கள் முதலீடு பெறுவதற்கான முயற்சிகளிலும் புதிய ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திடுவார்கள் என்று தெரிகிறது மத்திய வர்த்தகத்துறை அளமச்சர் தலைமையிலானக் குழு விளாடிவொஸ்தாக்விற்கு செல்கிறது அங்குள்ள தொழில் அதிபர்களை அவர்கள் சந்தித்துப் பேசுகிறார்கள் வரும் செப்டம்பா் மாதம் அங்கு நடைபெறும் பொருளாதாரக் கூட்டமைப்பு மாநாட்டில் தலைமை விருந்தினராக பிரதமர் மோடி கலந்துகொள்ள இருக்கிறார்

அம்மாநில முதலமைச்சர் திரு பி எஸ் எடியூரப்பா வெள்ளம் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை நேற்று பார்வையிட்டார்

மகாராஷ்டிரம் மாநிலத்தில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட சங்கலி மற்றும் கோலப்பூர் மாவட்டங்களில் மீட்பு பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன நாட்டின் எரிப்பொருள் உற்பத்திக்கு விவசாயிகளும் பழங்குடியினரும் உதவ வேண்டுமென்று மத்திய தரைவழிப் போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு நித்தின் கட்கரி கேட்டுக்கொண்டுள்ளார்

இதனைபொட்டி நாக்பூரில் நேற்று நடைபெற்ற பாராட்டு விழாவில் பேசிய அவர் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி தலைமயிலான அரசு செயல்படுத்திவருவதாக குறிப்பிட்டார் எவரஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனைப் படைத்த ஒன்பது பழங்குடியின மாணவர்களுக்கு பாராட்டுத் தெரிவித்து பரிசுகளும் வழங்கினர் உலக பழங்குடியினா் தினத்தில் மத்தியப் பிரதேச அரக பழங்குடியின மக்கள் பெற்றுள்ள வங்கிக் கடன்களை நேற்று தள்ளுபடி செய்துள்ளது சிசின்ட்ாடாவில் நடைபெற்ற விழாவில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுப் பேசிய அம்மாநில முதலமைச்சர் கமல்நாத் இதனால் மாநிலத்தில் உள்ள ஒன்று புள்ளி இந்து கோடி பழங்குடியினர் பயனடைவார்கள் என்று அவர் தெரிவித்தார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு அவர்களின் இரண்டு ஆண்டுகாலப் பணியை ஆவணப்படுத்தும் நூலை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சென்னையில் நாளை நடைபெறும் விழாவில் வெளியிடுகிறார் மத்திய தகவல் ஒலிப்பரப்புத்துறை அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவ்டேக் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளார் தேசிய திரைப்பட விருதுகள் நேற்று அறிவிக்கப்பட்டன சிறந்த திரைப்பட நடிகருக்கான விருது ஆயுஷ்மாள் குரானா மற்றும் விக்கி கவுசலுக்கு வழங்கப்பட்டுள்ளது அந்தாதுன் படத்தில் சிறப்பாக நடித்த ஆயுஷ்மான் குரானாவிற்கும் அதேபோல துல்லிய தாக்குதல் பற்றிய யூரி திரைப்படத்தில் நடித்த விக்கி கவுசலுக்கும் இந்த விருது கிடைத்துள்ளது யூரி படத்தை இயக்கிய ஆதித்யதாருக்கு சிறந்த இயக்குநருக்கான விருது அளிக்கப்பட்டுள்ளது சிறந்த திரைக்கதைக்கான விருது அந்தாதுன் திரைப்படத்திற்கு கிடைத்துள்ளது மகாநடி என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்த கீர்த்தி கரேஷூக்கு சிறந்த திரைப்பட நடிகைக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது

சிறந்த தமிழ் திரைப்பட விருது பிரியா கிருஷ்ணசாமி இயக்கிய பாரம் திரைப்படத்திற்கு கிடைத்துள்ளது சஞ்சுப் லீவா பன்சாலி இயக்கிய பத்மாவத் திரைப்படத்திற்கு சிறந்த நடனத்திற்கான விருது வழங்கப்பட்டுள்ளது கூம் என்ற திரைப்படத்திற்கு இசை அமைத்த பள்சுலிக்கு சிறந்த இசை அமைப்பாளர் விருது தரப்பட்டுள்ளது அர்ஜித் சிங்கிற்கு சிறந்த பின்னணி பாடகர் விருது அளிக்கப்பட்டுள்ளது

எட்டு நாடுகள் பங்கேற்றுள்ள இந்தப் போட்டியில் இந்தியாவுக்கு இரண்டு தங்கம் ஐந்து வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் கிடைத்துள்ளது

என்எஸ்டி தில்லி கிரிக்கெட் வீரர்கள் அனைவரும் ஊக்கமருந்து சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று மத்திய விளையாட்டுத்துறை செயலர் திருராதேஷியாம் ஜுவானியா தெரிவித்துள்ளார்